பாராட்டு தெரிவித்துள்ளார்

ஜலஸ்வா கப்பல் இன்று தூத்துக்குடி புறப்படவுள்ளது

முதலமைச்சா் திரு

மத்திய அமைச்சரவையில் நேற்று எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு பிரதமர் திருநரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் கால்நடைப் பராமரிப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி ஒன்றை உருவாக்குவது என்ற அமைச்சரவையின் முடிவு அத்துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படும் என்று ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் கிராமப்புறங்களில் கடுமையாக உழைக்கும் விவசாயிகளின் வருமானத்தை இது உயர்த்தும் என்றும் பால்ப்பண்ணைத் தொழிலின் கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் முதலீடுகளை ஈர்க்கவும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை நல்ல பலனை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிறு குற நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மிகப் பெரிய வளர்ச்சிக்கு அரசு கடமைப்பட்டிருப்பதாகவும் மற்றொரு ட்விட்டர் செய்தியில் பிரதமர் கூறியுள்ளார் விண்வெளித் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவுகள் அத்துறையில் நாடு தன்னிறைவை எட்ட உதவும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் கூறியுள்ளார்

பத்திரிகை நீதிமன்ற உரிமை பேச்சுரிமை பறிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பல்வேறு கொடுமைகள் இழைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவசர நிலையை எதிர்த்து லட்சக்கணக்கான மக்கள் போராடியதன் காரணமாக மீண்டும் நாட்டில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டதாகவும் ட்விட்டர் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலையினால் பாதிக்கப்பட்ட திமுக தற்போது அக்கட்சியில் இணைந்து செயல்பட்டு வருவது தமக்கு வியப்பு அளிப்பதாக உள்ளது என மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம் சாட்டியுள்ளார்

அவசர நிலையின்போது ஜனநாயகத்தை கொலை செய்தவர்கள் இன்று அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தை சீர்குலைத்து பேச்சு சுதந்திரத்தையும் பறித்து எதிர்க்கட்சிகள் உட்பட ஏராளமானவர்களை சிறையில் அடைத்த கட்சி தற்போது குதந்திரம் குறித்து பேசுவதாகவும் இதபோன்ற அரசியல் இனி எடுபடாது என்றும் திரு ஜவ்டேகர் மேலும் கூறியுள்ளார்

புலம்பெயர்ந்த தொழிவாளர்களுக்கான வேலைவாய்ப்புத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ரயில்வே அமைச்சகம் நேற்று தில்லியில் மண்டலம் வாரியாக ஆய்வு நடத்தியது காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய ரயில்வே வாரிய தலைவர் திரு வினோத்குமார் ஊரடங்கு காரணமாக உத்தரபிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மத்தியப் பிரதேசம் ஒடிசா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு திரும்பியுள்ள தொழிவாளர்களுக்காக இந்த வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்று கூறினார்

வந்தே பாரத் இயக்கத்தின்கீழ்

தமிழக மீனவர்களை ஏற்றிக் கொண்டு அந்தக் கப்பல் இன்று தூத்துக்குடி புறப்படவுள்ளது ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை சமுத்திர சேது இயக்கத்தின்கீழ் கப்பல் மூலமாக மத்திய அரசு மீட்டு வருகிறது

இதையடுத்து தங்களை மீட்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரிகள் ஈரானில் தங்கியுள்ள மீனவர்களை நேரில் சந்தித்து மருத்துவப் பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்ததோடு உணவு மற்றும் பிற வசதிகளும் செய்து கொடுத்தனர் இதன் தொடர்ச்சியாக இந்தியக் கடற்படைக் கப்பல் ஜலஸ்வா மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு தாயகத்திற்கு அழைத்துவரப்படவுள்ளனர்

அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் குறித்தும் கள ஆய்வினை அவர் மேற்கொள்கிறார்

தெற்கு மும்பையில் நரிமன் பாய்ன்ட் பகுதியில் உள்ள பேங்க் ஆப் பஹ்ரைன் மற்றும் குவைத் அலுவலகத்தில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது

ஐந்து தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்குச் சென்று தீயை அணைத்ததாகவும் எவருக்கும் இதில் காயம் ஏற்படவில்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன

நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குப் பின்னர் இதனை அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்தார்